படைக்கவுள்ளது

இந்த சிறப்பு நிகழ்வை பிரதமர் திரு நரேந்திரமோடி பள்ளி மாணவர்களுடன் பெங்களுரு விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து பார்வையிடுகிறார்

கண்காணித்து வருகின்றனர்

தூய்மை இந்தியா இயக்க விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் இன்று வழங்கினார்

உலக அமைதிக்கு இந்தியா பாடுபடுவதாக குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நிலவில் கால்பதிக்க உள்ள சந்திரயான் இரண்டு விண்கலம் தனது பயணத்தை நேர்த்தியாக தொடருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது விண்கலத்தின் தரையிறங்கும் கருவியான விக்ரம் வெற்றிகரமாக இயக்கப்பட்டு இன்று நள்ளிரவுக்கு பின் நிலவின் மேற்பரப்பில் இறங்கும் என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் கூறியுள்ளார் தரையிறங்கும் கருவியான விக்ரமில் இருந்து ஆய்வு செய்யும் ப்ரக்யான் கருவி சந்திரனின் நிலபரப்பை தொடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் உன்னிப்பாக கவனித்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் தூர்தர்ஷன் மற்றும் இஸ்ரோ இணையளத்தில் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்றும் சமூக வலைதளங்கள் மூலமாக காண்பதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் சிவன் கூறினார் இந்தியாவின் அறிவியல் திறனுக்கும் இந்தியர்களுக்கு பெருமை சேர்க்கவும் சந்திரயான் இரண்டு விண்கலம் தனது பணியை துல்லியமாக மேற்கொள்ளும் என்று எதிர்பார்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகமே இந்தியாவை வியந்து பார்க்கும் அளவிற்கு சந்திரயான் இரண்டின் நிகழ்வு கோடிக்கணக்கான மக்களிடையே ஆர்வத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் கூறியுள்ளார் இந்த சிறப்பான தருணத்தில் மாணவர்களுடன் இந்த அரிய நிகழ்வை காண்பதற்கு காத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பெங்களுருவில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் செயற்கைக்கோள் கட்டுப்பாட்டு மையத்தில் ஏராளமான விஞ்ஞானிகளும் பத்திரிக்கையாளர்களும் அறிவியல் ஆர்வலர்களும் இந்த நிகழ்வை காண்பதற்கு கூடியுள்ளனர் நிலவில் இறங்கிய பின்னர் ஷில்லாங்கில் உள்ள சேர்ந்திசை குழுவினர் பாடியுள்ள வந்தே மாதரம் என்ற பாடல் நிலவில் இசைக்கப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது

இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள்

வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற அவரது கனவு நனவாகும் வகையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் தலைமையில் இன்னும் சில மணி நேரங்களில் உலக அரங்கில் இந்தியா வரலாறு படைக்க உள்ளது பெருமைக்குரியதாகும்

துய்மை இந்தியா இயக்கத்திற்கு பல்வேறு பிரிவுகளில் சிறந்த பங்களிப்பை செய்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவ் தேவி திருகோவில் வளாகத்திற்கு தூய்மை இந்தியா இயக்கத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டது இந்த ஆலயம் ஒட்டு மொத்த துப்புரவு மற்றும் சுகாதார முறையில் பராமரிப்பை மேற்கொண்டதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது துய்மை செயல்திட்ட விருது ரயில்வே அமைச்சகத்துக்கும் தூய்மை பக்குவாடா விருது பாதுகாப்பு துறைக்கும் வழங்கப்பட்டது பொதுத்துறை நிறுவனங்களில் சிறப்பான தூய்மை பணியை மேற்கொண்டதற்கான விருது மின் பகிர்மான கழகத்திற்கு வழங்கப்பட்டது குஜராத் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் திறந்த வெளி மலம் கழிப்பு இல்லாத மற்றும் தூய்மை பராமரிப்பு பழக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தியதற்கான விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறிவருவதாக குறிப்பிட்டார் ஒவ்வொரு இந்தியனும் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியில் தாமாகவே முன்வருகின்றனர் என்றும் வரும் நாட்களில் இந்த இயக்கம் பெருமளவில் வளர்ச்சி பெரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாண்டு அரசு தொடங்க இருக்கும் நீர் ஜீவன் இயக்கம் வெற்றிபெற தூய்மையான இந்தியாவை கொண்டுவரவேண்டியது அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் தூய்மை கழிப்பறைகள் கட்டித்தரும் அரசின் திட்டம் மகளிருக்கு பெருமை சேர்த்து அவர்களுக்கான அதிகாரத்தை பெறுவதற்கு வழிவகுத்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் கூறினார் உலகமே ஒரு குடும்பம் என்ற கொள்கை கொண்ட இந்தியா ஒருபோதும் ஆக்கிரமிப்பு நாடாக இருந்ததில்லை எந்த நாட்டையும் அது தாக்கியதில்லை என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பெருமிதம் தெரிவித்துள்ளார் எந்த பிரச்சினையையும் பேச்சுவார்தை மூலம் தீர்க்க முடியும் என்பதில் இந்தியா நம்பிக்கைக் கொண்டுள்ளது என்றும் அதேசமயம் தாக்குதல் நடந்தால் பதிலடி கொடுக்க தயங்காது என்றும் அவர் கூறினார் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் நிகழ்த்திய உரைகளின் இரண்டாவது தொகுப்பை புதுதில்லியில் அவர் வெளியிட்டு பேசினார் குடியரசுத் தலைவர் இந்த நாட்டின் விவசாயிகளையும் விஞ்ஞானிகளையும் நிபுணர்களையும் துணிவுமிக்க வீரர்களையும் நினைவுபடுத்துகிறார் என்று திரு வெங்கையா நாயுடு தமது உரையில் குறிப்பிட்டா் இந்திய அரசியல் சாசன மரபுகளைப் பேனுவதில் இளைஞர்களும் அலுவல்களும் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதே குடியரசுத் தலைவரின் அறிவுரை என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் எளிய குடும்பத்தில் பிறந்து வழக்கறிஞராக உயர்ந்து இன்று நாட்டின் உயர்ந்த பதவியை அலங்கரிப்பவர் திரு ராம்நாத் கோவிந்த் என்று புகழ்ந்துரைத்தாா் பெண் குழந்தைகள் பாதுகாப்புத் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலம் மற்றும் மாவட்டங்களுக்கு மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இன்று விருதுகளை வழங்கினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாலின சமன்பாட்டை சிறப்பாக அமல்படுத்திய மாவட்டங்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன இந்தியா சீனா இடையே பொருளாதா ஒத்துழைப்புகான பேச்சுவார்த்தை நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இதற்கான வட்டமேசை கூட்டத்தில் உள்கட்டமைப்பு எரிசக்தி உயர் தொழில்நட்பம் வள ஆதாரங்கள் பாதுகாப்பு மருந்து பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள கூட்டு செயற்குழுக்கள் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து ஆய்வு செய்யவுள்ளது

நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கேரள மாநிலத்தின் புதிய ஆளுநராக திரு ஆரிஃப் முகமதுகான் இன்று பதவியேற்றார் கேரள உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார்